வாகன பயன்பாட்டிற்கான அதிநவீன பேட்டரி உற்பத்தி செய்யும் தேசிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர்திரு

மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் கிராமப்புற பகுதிகளில் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தவறான கருத்துகளயும் நம்பிக்கையையும் அகற்ற மாநில அரசுகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கிராமப்புற மக்களுக்கு பரிசோதனை தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை வசதிகள் குறித்த விவரங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷண் மற்றும் தடுப்பூசி மேலாண்மைக்கான தேசிய நிபுணர் குழு உறுப்பினர் டாக்டர்

ஷர்மா ஆகியோர் மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினர்

இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்தவேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்கூறும் விதத்திலான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர்

இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் தர்கஷ் கப்பல் மூலம் இந்த கண்டெய்னர்கள் மும்பை துறைமுகம் வந்தடைந்தன இந்த உதவிகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளது சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இங்கிலாந்தை சேர்ந்த செவிலியர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் சேவையை சிறப்பிக்கும் வகையில் இந்நாள் கடைப்பிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டி குடியரகத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர் புற்றுநோயின் தாக்கத்தை ஆரம்பநிலையிலேயே கண்டறிவதற்கு மும்பையை சேர்ந்த தனியார் மருத்துவ நிறுவனத்தின் நிபுணர்கள் புதிய முறை ஒன்றை கண்டறிந்துள்ளனர் ஹெச் ஆர் சி எனப்படும் பரிசோதனை மேற்கொள்வதன் மூவம் புற்றுநோய் கட்டிகள் ஏற்படுவதற்கு ஒராண்டிற்கு முன்னரே அதை கண்டறியலாம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பரிசோதளையை குறைந்த செலவிலேயே மேற்கொள்ளலாம் என்றும் உடலுக்குள் கருவிகளை செலுத்தி மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளை விட இது மிகவும் எளிமையானது என்று அவர் கூறியுள்ளனர்

தடுப்பூசி எடுத்துக்கொண்டதால் தங்களுக்கு எவ்வித பக்கவிளைவோ உடல்நலபாதிப்போ ஏற்படவில்லை என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

திரையரங்குகள் தொழிற்கூடங்கள் மற்றும் எவ்வித வணிக நிறுவனங்களும் இயங்க அனுமதியில்லை அரசு அலுவலகங்கள் குறைந்த அளவிவான பணியாளர்களுடன் செயல்படுவதாக எமது ஹைதராபாத் செய்தியாளர் லஷ்மி தெரிவிக்கிறார்

ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதளை தெரிவித்துள்ள அவர் இந்த நோய்த்தொற்றை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவம் சார் பணியாளர்களுக்கு ஊக்கத்தெகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்

க ஸ்டாவின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்

முன்னாள் பிரதம் ராஜீவ்காந்தி கொலைவழக்கை விசாரித்த ஒய்வுபெற்ற சிபிஐ அதிகாரி ரஹோத்தமன் காலமானார்

அஸ்ஸாமி எழுத்தாளர் ஹோமன் பார்கோஹைன் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில் அஸ்ஸாமிய இலக்கியத்திற்கும் பத்திரிகைக்கும் அவர் அளித்துள்ள படைப்புகள் என்றும் நிலையானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹோமனின் எழுத்துக்கள் அஸ்ஸாமிய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிப்பதாகும் என பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார்